செய்யக்கோரிதாக்கல் செய்யப்பட்டமனுக்களைஉச்சநீதிமன்றம் தள்ளுபடிசெய்துள்ளது

நாட்டின் முதலாவதுபிரதமர் ஐவஹர்லால் நேருவின் பிறந்ததினம் குழந்தைகள் தினமாக இன்றுகொண்டாடப்படுகிறது

பேட் செய்துவருகிறது இனிவிரிவானசெய்திகள் ரபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடுஏதும் நடைபெறவில்லைஎன்றுவழங்கப்பட்டதீர்ப்பினைஎதிர்த்துதாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மறுக்களைஉச்சநீதிமன்றம் தள்ளுபடிசெய்துள்ளது

உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ளபிஜேபி உண்மைவென்றுள்ளதாககருத்துதெரிவித்துள்ளது வயதுகட்டுப்பாடின்றிபெண்களுக்குஅனுமதி சுபரிமலையில் அளிக்கப்பட்டதைஎதிர்த்துதாக்கல் செய்யப்பட்டமனுவினை ஏழு நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசனஅமர்வுக்குபரிந்துரைசெய்தஉச்சநீதிமன்ற் தீர்ப்பு அளித்துள்ளது தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமனுக்களைவிசாரணைசெய்தஉச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிரு இது ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலானஅரசியல் சாகனஅம்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது மசூதிகளில் பெண்களுக்குஅனுமதிமற்றும் பெண்கள் சார்ந்தபல்வேறுமதம் தொடர்பானபிரச்சினைகளை இந்தஅமர்வு விசாரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐந்துநீதிபதிகளைக் கொண்ட இந்தஅரசியல் சாசனஅமா்வில் நீதிபதிதிருநரிமன் திருசந்திரசூட் ஆகியோர் மட்டும் மறு ஆய்வு செய்யக்கோரியமனுக்களைதள்ளுபடிசெய்தஉத்தரவிட்டனர் ரபேல் தொடர்பாககாங்கிரஸ் ஒப்பந்தம் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திக்குஎதிராகதொடரப்பட்டநீதிமன்றஅவமதிப்பு வழக்கினைஉச்சநீதிமன்றம் முடித்துவைத்துள்ளது இவ்வழக்கினைவிசாரணைசெய்ததலைமைநீதிபதிதிரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிவானஅம்வு பிரதமருக்குஎதிராகதிருராகுல்காந்திதெரிவித்தகருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவைஎன்றுதெரிவித்தது எதிர்காலத்தில் இதுபோன்றகருத்துக்கள் தெரிவிப்பதைதிருராகுல்காந்திதவிர்க்கவேண்டுமென்றும் அமர்வு அறிவுறுத்தியுள்ளது

நேற்றுபெங்களுருவில் நடைபெற்றபிஜேபிஉயா்நிலைக் குழுக் கூட்டத்தில் அவாகளைகட்சியில் சேர்த்துக் கொள்வதெனமுடிவு செய்யப்பட்டது

கப்பல் போக்குவரத்துத்துறைஅமைச்சா் திருமன்கக் மண்டாவியாசென்னைதுறைமுகத்தில் பல்வேறு புதியவசதிகளை இன்றுதொடங்கிவைத்தாா் புதியகப்பல் தாங்கு தளம் மற்றும் சரக்கு இருப்பு வைக்கும் தளத்தைஅமைச்சா் தொடங்கிவைத்ததாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இரண்டுநவீன இழுவைப் படகுகளின் சேவையையும் அவர் தொடங்கிவைத்தார் இதில் ஒருபடகுஎண்ணெய் கசிவுகளைஅப்புறப்படுத்தும் திறன் கொண்டதாகும் உத்தரபிரதேசத்தில் கரும்பு விவசாயிகளின் நலனுக்கான இணையதளம் மற்றும் கைபேசிசேவையைஅம்மாநிலஅரசுதொடங்கியுள்ளது

இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றிகரும்பு விவசாயிகள் உரியவிலைகிடைக்க இந்த இணையதளம் மற்றும் கைபேசிசேவைஉதவிடும் என்றும் முதலமைச்சர் கூறினார் ஜம்முகாஷ்மீரில் நிலச்சரிவு மற்றும் பனிப்பொழிவு ஏற்படும் நேரங்களில் தேசியநெடுஞ்சாலை மூடப்படும் நேரத்தில் பாதிக்கப்படும் பயணிகளுக்குஉதவுவதற்குசிறப்பு மையங்களைஏற்படுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது

சர்வதேசவர்த்தககண்காட்சி இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது

இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஈரான் பங்களாதேஷ் வியட்நாம் ஆகியபல்வேறுநாடுகள் இதில் பங்கேற்கின்றன அரசமுறைப் பயணமாகபிரேசில் சென்றுள்ளபிரதமா் திருநரேந்திரமோடி ரஷ்யா பிரேசில் சீனஅதிபர்களுடன் நேற்றுபேச்சுநடத்தினார்

இரு தலைவர்களும் நடப்பு ஆண்டில் மட்டும் நான்காவதுமுறையாகபேச்சுநடத்தியிருப்பதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரேசில் அதிபருடன் நடத்தியபேச்கக்களின்போது இரு நாடுகளுக்கும் இடையேயானஉறவைமேலும் வலுப்படுத்துவதுகுறித்துவிவாதிக்கப்பட்டது பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்துவதுளன இந்தபேச்சுக்களின்போதுமுடிவு செய்யப்பட்டது அடுத்தஆண்டுநடைபெறவுள்ளகுடியரசுதினவிழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறபிரேசில் அதிபருக்குபிரதமர் அழைப்பு விடுத்தார்

இதனைத் தொடர்ந்துசீனஅதிபருடனும் திருநரேந்திரமோடிபேச்சுநடத்தினார் நாட்டின் முதலாவதுபிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்ததினம் குழந்தைகள் தினமாக இன்றுகொண்டாடப்படுகிறது புதுதில்லியில் உள்ளநேருவின் நினைவிடமானசாந்திவனத்தில் பல்வேறுஅரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் தூவிமரியாதைசெலுத்தினர் இதனையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளசெய்தியில் ஜவஹர்லால் நேருவின் குடியரசுத் பிறந்ததினத்தையொட்டி இன்றுமாலைகுழந்தைகளைசந்திப்பதில் ஆர்வமாகஉள்ளதாகதெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு விடுத்துள்ளசெய்தியில் ஒவ்வொருகுழந்தையும் சிறந்தகல்விஅறிவைபெறுவதைநாம் அனைவரும் உறுதிசெய்யவேண்டும் என்றுவலியுறத்தியுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னைகத்திப்பாராசந்திப்பில் தமிழகஅரசின் சார்பில் உள்ளநேருசிலைக்கு அருகேவைக்கப்பட்டிருந்த அன்னரதுதிருவுருவபடத்திற்கு ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் மற்றும் மாநிலஅமைச்சர்கள் திருஜெயக்குமார்

திருளடப்பாடிபழனிசாமிதலைமைச் செயலகத்தில் பள்ளிமாணவமாணவிகளுக்கு முதலமைச்சர் இனிப்புகளைவழங்கிவாழ்த்துதெரிவித்தார்

இந்ததேர்தல் தொடர்பானமண்டலபயிற்சிமுகாமை இன்றுதாத்துக்குடியில் தொடங்கிவைத்துஅவர் பேசினார்

இன்றுதிருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உள்ளாட்சிதேர்தலில் பிஜேபிஅதிக இடங்களில் வெற்றிபெறும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் இந்தியா பங்களாதேஷ் இடையேயானமுதலாவதடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுதொடங்கியது

உலககோப்பைகால்பந்துபோட்டிக்கானதகுதிசுற்றுஆட்டத்தில் இந்தியா இன்றுஆப்கானிஸ்தானைஎதிர்கொள்கிறது கஜகிஸ்தானில் நடைபெறும் இப்போட்டி இந்தியநேரப்படி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறதிக்குமுந்தையகற்றுஆட்டங்களில் இந்தியாவின் பிவிசிந்து ஸ்ரீகாந்த் சவுரப் வர்மாகாஷியப் மற்றும் சாத்விக் சாய்ராஜ் அஸ்விளிபொன்னப்பா இனை இன்று பங்கேற்கிறது